அவினாசி அத்திகடவு கூட்டுக்குடிநீர் திட்டத்திற்கு இந்த மாதம் இறுதிக்குள் அடிக்கல நாட்டப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

தமிழகத்தில் வரும் கோடைக்காலத்தில் மின்வெட்டு ஏற்பட வாய்ப்பே இல்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு

முதலமைச்சர் அவினாசி அத்திகடவு கூட்டுக்குடிநீர் திட்டத்திற்கு இந்த மாதம் இறுதிக்குள் அடிக்கல் நாட்டப்படும் என்று முதலமைச்சர் திரு

கோவை மாவட்டம் வையம்பாளையத்தில் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு மணி மண்டபத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர் கோதாவரி காவிரி நதிகளை இணைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட வருவதாகவும் காவிரி பிரச்சினையில் தமிழக விவசாயிகளின் உரிமைகள் நிலைநாட்டப்பட்டிருப்பதாகவும் கூறினார்

ராதாமோகன்சிங் தெரிவித்திருக்கிறார் புதுதில்லியில் பால்வள கூட்டுறவு பிரிவில் பால் பதப்படுத்துதல் தொடா்பான நிகழ்ச்சியில் இன்று பேசிய அவர் தரமான பால் உற்பத்தியை மேம்படுத்துவது பால் கொள்முதல் பதப்படுத்துதல் சந்தை படுத்துதல் நடைமுறைகளை அதிகரிப்பது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் படிப்படியாக மேற்கொள்ளப்படும் என்றார்

இந்த செயற்கைகோள் நாட்டின் தொலைதொடர்பு செயற்கைகோள்களின் செயல்பாட்டிற்கு மேலும் வலு சேர்க்கும் என்றும் இஸ்ரோ கூறியுள்ளது

மாநாடு புதுதில்லியில் மத்திய அரசின் கேந்திரீய வித்யாலயா மற்றும் நவோதயா வித்யாலயா சமிதி பள்ளி முதல்வா்களின் இரண்டு நாள் மாநாடு தொடங்கியது இந்நிகழ்ச்சியில் துவக்க உரையாற்றிய மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை இணை செயலர் ஆர்

மீனா கல்வியின் தரத்தை மேம்படுத்த மனித வள மேம்பாட்டு அமைச்சகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டார் சர்வதேச மாணவர் தர மதிப்பீட்டில் இந்தியாவின் பங்களிப்பை உறுதி செய்யும் வகையில் மனித வள மேம்பாட்டு அமைச்சகம் புரிந்துணா்வு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார்

சரோஜா தமிழகத்தில் வரும் கோடைக்காலத்தில் மின்வெட்டு ஏற்பட வாய்ப்பே இல்லை என்று மாநில மின்துறை அமைச்சா் திரு

நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் தேவைக்கு அதிகமாகவே மின் உற்பத்தி நடைபெறுவதாக குறிப்பிட்டார் மாநில அரசு பெண்குழந்தைகள் மற்றும் மகளிருக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதால் பெண்கல்வி சேர்க்கை அதிகரித்திருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார் அஇஅதிமுக வை பொறுத்தவரை தேர்தல் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருவதாகவும் கூட்டணி குறித்து கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் முடிவு செய்வார்கள் என்றும் குறிப்பிட்டார் திமுக தலைவர் திரு

ஸ்டாலினின் கிராமசபை கூட்ட பணிகள் பற்றிய கேள்விக்கு பதில் அளித்த அவர் தேர்தலுக்கு பின்னர் மக்களின் செல்வாக்கு யாருக்கு உள்ளது என்பது தெரிய வரும் என்றார்

இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு

இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில சமூகநலம் மற்றும் சத்துணவுத்திட்டத்துறை அமைச்சர் டாக்டர்

ராஜலட்சுமி இன்று தொடங்கி வைத்தார்

வரும் மக்களவை தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய கட்சியின் நிலைப்பாடு கூட்டணி விஷயங்கள் குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என தெரிகிறது இதனிடையே கூட்டணி குறித்த இறுதி முடிவு கட்சியின் செயற்குழு மற்றும் கூட்டத்தில் தான் எட்டப்படும் பொதுக்குழு என்று அமைச்சர் திரு

திருச்சி திருச்சி விமான நிலைய கூட்டரங்கில் விமான கடத்தல் தடுப்பு தொடர்பான கூட்டம் மாநகர காவல் ஆணையர் திரு

அதனைத்தொடா்ந்து திருச்சி விமான நிலைய ஓடுதளம் முழுவதும் சி சி டி வி கேமரா மூலம் கண்காணிக்கும் பணிகளை அவர் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் திருச்சி விமான நிலைய இயக்குநர் திரு

ரன் எடுத்திருந்தது